சென்னையில் இன்றுடைபெற்றவெற்றிநடைபோடும் தமிழகம் தொழில் வளர் தமிழகம் நிகழ்ச்சியில் தமிழ்நாடுசிறு குறு மற்றும் நடுத்தரதொழில் நிறுவனங்களின் தொழில் கொள்கையையும் அவர் வெளியிட்டார் அப்போதபேசியமுதலமைச்சர் புதியதொழில் கொள்கைகளின் அடிப்படையில் புதியவானூர்திமற்றும் பாதுகாப்பு தொழில் கொள்கையும் புதியஏற்றுமதிமேம்பாட்டுக்கொள்கையும் விரைவில் வெளியிடப்படும் என்றுதெரிவித்தார்

இம்மாநாட்டில் சிறந்ததொழில் முனைவோருக்குவிருதுகள் வழங்கப்பட்டன

தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கானதேதிவிரைவில் அறிவிக்கப்படும் என்றுபள்ளிக் கல்வித்துறைஅமைச்சர் திருசெங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடுமாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் தலைமைஆசிரியர் காலிப்பணியிடங்களைநிரப்புவதற்கானமுயற்சிகளைஅரசுஎடுத்துவருவதாகவும் கூறினார் தமிழகநிதிநிலைஅறிக்கையில் பள்ளிக்கல்வித்துறைக்குகூடுதலாகநிதிகிடைக்கும் என்றம் திருசெங்கோட்டையன் நம்பிக்கைதெரிவித்தார்

இடைக்காலநிதிநிலைஅறிக்கையை துணைமுதலமைச்சரும் நிதிஅமைச்சருமானதிரு ஒ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்கிறார்

ஏழைமக்களின் வாழ்வாதாரத்தைஉறுதிசெய்து அவர்கள் கண்ணியத்துடன் வாழ்வதற்கானமுயற்சியைஅரசுஎடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார் வளமானஎதிர்காலத்தைஉருவாக்கமனிதாபிமானஅணுகுமுறைதேவைஎன்றும் ஒட்டுமொத்தசமுதாயமும் ஒன்றுபட்டுவளரவேண்டும் என்பதைநோக்கமாககொண்டே செயல்படுக்தப்படுவதாகவும் திட்டங்கள் அவர் கூறினார்

இதற்கானதடுப்பூசியைகுறிப்பிட்டகாலத்தில் தயாரித்துஉலகின் பலபகுதிகளுக்கும் அனுப்பப்பட்டுவருவதைஅவர் சுட்டிக்காட்டினார் நோயற்றவாழ்வைஉறுதிசெய்யயோகா ஆயுர்வேதமருத்துவமுறைபோன்றவைகுறித்தவிழிப்புணர்வைஉலகஅளவில் ஏற்படுத்தவேண்டும் என்றும் பிரதமர் திருநரேந்திரமோடிவலியுறுத்தினார் நெடுஞ்சாலை ஃபாஸ்டேக் சுங்கச்சாவடிகளில் பயன்படுத்துவதற்கானகாலக்கெடுநீட்டிக்கப்படமாட்டாதுஎனமத்தியநெடுஞ்சாலைத்துறைஅமைச்சர் திருநிதின்கட்கரிதெரிவித்துள்ளார் சென்னையில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் பெட்ரோல் மற்றும் டீசலுக்குமாற்றானஎரிபொருளைபயன்படுத்துவதற்குஅரசுமுக்கியத்துவம் அளிக்கும் என்றுகூறினார்

ஹைட்ரஜன் எரிபொருள் மற்றும் வைக்கோல் மூலம் தயாரிக்கப்படும் எரிபொருள் உற்பத்திக்குஊக்கம் அளிக்கப்படும் என்றுஅமைச்சர் கூறினார் நெடுஞ்சாலைட்டமைப்புகளைவலுப்படுத்தும் திட்டங்கள் நாடுமுழுமைக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றுகூறியஅவர் சுற்றுச்சூழல் மற்றும் பசுமைவாயுக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கானநடவடிக்கைமேற்கொள்ளப்படும் என்றார்

நெடுஞ்சாலைகள் மூலம் வாபம் பெறுவதற்கான இலக்குஅடுத்தஐந்துஆண்டுகளில் ஒருவட்சம் கோடி ரூபாய் அளவிற்குஉயர்த்தப்பட்டிருப்பதாகஅமைச்சர் திருநிதின்கட்கரிகுறிப்பிட்டார் புதிதாகஉருவாக்கப்பட்ட பிரதேசங்களில் ஜம்முகாஷ்மீர் மற்றம் லடாக் யூனியன் பொருளாதாரவளர்ச்சிமற்றும் மக்களின் வாழ்வாதாரத்தைமேம்படுத்தும் வகையில் மத்தியபட்ஜெட்டில் அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளதாகவும் இது அப்பகுதியின் வளர்ச்சிக்குதுணை புரியும் என்றும் இஒய்வு பெற்றராணுவஅதிகாரிமேஜர் திருநாராயணன் தெரிவிக்கிறார்

இந்தவழக்குமீதானவிவாதங்கள் கடந்தஆண்டுஅக்டோபர் மாதம் முடிவடைந்தநிலையில் தீா்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது

நான்குபோட்டிகளைக் கொண்ட இந்ததொடரில் அணிகளும் தலாஒருபோட்டியில் இரு வெற்றிபெற்றுசமநிலையில் உள்ளன